இவர்களில் சுமார் இரண்டாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டுபிரதமருடனானகலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கவாய்ப்பு அளிக்கப்படவுள்ளது தேர்வு செய்யப்பட்டுள்ளமாணவர்களில் சிலருக்குபிரதமருடன் உரையாடவாய்ப்பு அளிக்கப்படஉள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சிகாணொலிகாட்சிவாயிவாக இம்மாதம் நடைபெறவுள்ளது சட்டப்பேரவைக்கான மேற்குவங்க இரண்டாம் சட்டக் தேர்தலுக்குதாக்கல் செய்யப்பட்டுள்ளவேட்புமனுமீதானபரிசீலனை இன்றுநடைபெறுகிறது

பிஜேபி திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அனைத்துதொகுதிகளிலும் வேட்புமனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளன

இரண்டாம் கட்டவாக்குப்பதிவு அடுத்தமாதம் ஒன்றாம் தேதிநடைபெறவுள்ளது நந்திகிராம் தொகுதிக்கானவாக்குப்பதிவும் அன்றுநடைபெறவுள்ளது மேற்குவங்கம் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது மேற்குமிதினிப்பூர் மாவட்டத்தில் உள்ளகாரக்பூரில் பிஜேபி முத்ததலைவரும் உள்துறைஅமைச்சருமானதிருஅமித் ஷா நேற்றுமாலைதேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கொல்கத்தாவில் காங்கிரஸ் திரிணமூல் கட்சியின் தலைவரும் அம்மாநிலமுதலமைச்சருமானசெல்விமம்தாபானர்ஜி பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியினரும் கொல்கத்தாவில் நேற்றுபிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் மேற்குவங்க மாநிலபாதுகாப்பு இயக்குநர் திருவிவேக் சகாயைஅப்பதவியிலிருந்துநீக்குமாறதேர்தல் ஆணையம் அம்மாநிலதலைமைச் செயலாளருக்குஉத்தரவிட்டுள்ளது நந்திகிராமில் அம்மாநிலமுதலமைச்சர் செல்விமம்தாபானர்ஜி காயமடைந்ததொடர்பாகஅம்மாநிலதலைஎமச் செயலாளர் தேர்தல் மற்றும் காவல்துறைசிறப்பு பார்வையாளர்கள் அளித்தஅறிக்கையைபரிசீலித்தபின் தேர்தல் ஆணையம் இந்தநடவடிக்கையைமேற்கொண்டுள்ளது இசுட்பிளஸ் பாதுகாப்பு பெற்றுள்ளவர்களுக்குஅளிக்கவேண்டியபாதுகாப்பு கடமையைமீறியதற்காகதிருவிவேக் மீதுகுற்றச்சாட்டுபதிவு செய்யப்படவேண்டும் என்றும் அறிவறுத்தப்பட்டுள்ளது மேலும் அவர் மீதும் அவருக்குகீழேபணிபுரியும் இசுப்பிளஸ் பாதுகாப்புப் படையினர் மீதும் மூன்று நாட்களுக்குள் நடவடிக்கைஎடுக்குமாறுஉத்தரவிட்டுள்ளது அத்துடன் பர்பாமெதின்பூர் மாவட்டதேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமானதிருவிபு கோயலை இடமாற்றம் செய்துதேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திருமதிசுமிதாபாண்டேமாவட்டதேர்தல் அதிகாரியாகவும் ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்

கேரளசட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி காங்கிரஸ் கட்சிளின் சார்பில் போட்டியிடவுள்ளவேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது

அம்மாநிலபிஜேபிதலைவர் திருசுரேந்திரன் மஞ்ஜேஷ்வரம் கொன்னிஆகிய இரண்டுதொகுதிகளில் போட்டியிடவுள்ளார் பாலக்காடுதொகுதியில் திரு டுநீதரனும் நேமம் தொகுதியில் திருகும்மணம் ராஜசேகரனும் வேட்பாளர்களாகஅறிவிக்கப்பட்டுள்ளனர்

ஹரிப்பட் தொகுதியில் திருரமேஷ் சென்னிதாலாவும் நேமம் தொகுதியில் திருமுரளிதரனும் வேட்பாளர்களாகஅறிவிக்கப்பட்டுள்ளனர்

இதற்கானஉடன்பாடுநேற்றுகையெழுத்தானது இதனையடுத்து அந்ததொகுதிகளுக்கானவேட்பாளர் பட்டியலையும் தேமுதிகவெளியிட்டுள்ளது இதன்படி விருத்தாச்சலம் தொகுதியில் அக்கட்சியின் பொருளாளர் திருமதிபிரேமலதாவிஜயகாந்த் போட்டியிடுகிறார் அக்கட்சியின் துணைசெயவாளர் திருபார்த்தசாரதி விருகம்பாக்கத்திலும் எழும்பூர் தனித் தொகுதியில் திரு டி பிரபுவும் பல்லாவரம் தொகுதியில் திருஅனகைமுருகேசனும் வேட்பாளர்களாகஅறிவிக்கப்பட்டுள்ளனர் சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவிடுதலைசிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படிஅக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருசிந்தனைசெல்லவன் காட்டுமன்னார் கோயில் தளிதொகுதியிலும் துணைபொதுச் செயலாளர்கள் திருவன்னியரகவானூா் தளித் தொகுதியிலும் திருஆளர் ஷா நவாஸ் நாகப்பட்டினம் தொகுதியிலும் வேட்பாளர்களாகஅறிவிக்கப்பட்டுள்ளனர் மியான்மரில் ரானுவஆட்சிக்குஎதிராகஅமைதியானவழியில் போராடிவருபவர்கள் மீதுஅந்நாட்டுரானுவம் நடத்துவதுவன்மையாககண்டிக்கத்தக்கதுஎன்றுஐநாபொதுச் செயலாளரின் தாக்குதல் சிறப்பு பிரதிநிதிதிருமதிகிறிஸ்டின் பர்க்னர் கூறியுள்ளார் சர்வதேசநாடுகள் அழைப்பு விடுத்தும் தாக்குதலைநிறுத்தாமலும் பேச்சுக்களில் ஈடுபடாமலும் மனிதஉரிமைமீறல்களில் ராணுவம் ஈடுபட்டுவருவதாகஅவர் குற்றம் சாட்டியுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கொல்லப்பட்டது சிறைபிடித்தவர்களைதாக்குதல் நடத்துவதுஆகியவைஅதிர்ச்சியளிப்பதாகஅவர் தெரிவித்துள்ளார் மியான்மரில் திருமதி ஆங் சான் சூயி அரகக்குஎதிராகரானுவம் புரட்சியில் ஈடுபட்டுகடந்தமாதம் ஒன்றாம் தேதிஆட்சியைகைப்பற்றியது

இந்தியாவிலிருந்து இப்போட்டியில் பங்கேற்கும் முதவாவதுவீரர் என்றசாதனையையும் அவர் படைத்துள்ளார்

வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சா்தூல் தாக்கூர் தவா இரண்டுவிக்கெட்டுகளைவீழ்த்தினா்